இன்று சென்னையில் நடைபெறுகிறது

டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டைப் போட்டிக்கு

பேர் தகுதி பெற்றுள்ளனர்

முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளது

பல்வேறு அறிவிப்புகளும் இந்த கூட்டத் தொடரில் வெளியிடப்படும் என்று புதிய எதிர்பார்க்கப்படுகிறது குடியுரிமை திருத்தச் சுட்டம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை இந்தக் கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன

எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் பவர் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுதொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது இதற்கிடையே இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முகக்கவசம் அணியவேண்டிய நிலை தற்போது தமிழகத்தில் இல்லை என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார்

உடுமலை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பொள்ளாச்சி அருகே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று கேட்டுக் கொண்டார் கால்நடை பராமரிப்புத் துறையை பொறுத்தவரை நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மார்க்சிஸ்ட் கம்பூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் உட்பட பலர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மாநிலங்களவைக்கு ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மத்திய சட்ட அமைச்சராகவும் கர்நாடக ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள வைப்புத் தொகை குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது இதுதொடர்பாக வெளியான சில செய்திகளை அடுத்து ரிசர்வ் வங்கி இந்த விளக்கத்தை அளித்துள்ளது அனைத்து வங்கிகளின் செயல்பாட்டையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அதன் காரணமாக வைப்புத் தொகை குறித்து எவ்வித கவலையும் கொள்ளத் தேவையில்லை என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை எதிர்க்கட்சிகள்தான் தூண்டிவிடுவதாக பிஜேபி தேசிய செயலர் திரு

ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சுட்டத்திருத்தத்திற்கு எதிராக திட்டமிட்டு தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதாகவும் குறை கூறினார் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மகளிர் சாதனையாளர் விருதினைப் பெற்றவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டை களைவதற்கும் நீர் சேமிப்பதற்கான பணிகளுக்கும் பங்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

தூய்மை இந்தியா இயக்கத்தில் மகளிரின் பங்களிப்பு மகத்தானது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மகளிர் நலனுக்கான மத்திய அரசின் ஊட்டச் சத்து இயக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரத்தசோகை குறைபாட்டினை முற்றிலும் களையும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் திருமதி ஜெனீஃபர் தெரிவித்தார்

மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் பாலினப் பாகுபாடு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு வகைசெய்யும் தீர்மானம் நேற்று கொண்டுவரப்பட்டது அஸ்ஸாமில் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட ஒருவர் பாதுகாப்புப் படையினரால் மீட்கப்பட்டார்

சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி மகாராஷ்ட்ராவில் ஆண்கள் பங்கேற்ற அமைதிப் பேரணியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது பீகாரில் புராதனச் சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தம் விழிப்புணர்வு நடைப்பயணம் பாட்னா ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது

ஈரோடு மாவட்டத்தில் சமூக நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த இருவார விழிப்புணர்வு பேரணி நேற்று தொடங்கியது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மேல்கலிங்கத்தில் செல்வமகள் சேமிப்புத்திட்ட சிறப்பு முகாம் நேற்று நடைபெற்றது

இதேபோல் பூஜா ராணி விகாஸ் க்ரிஷன் ஆசிஷ் குமார் ஆகியோரும் இதர காலிறுதி ஆட்டங்களில் வெற்றிபெற்று அரையிறுதிக்கு முன்னேறியதோடு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கும் தகுதி பெற்றனர் ஃபெடரேசன் கோப்பைக்கான மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா ப்ளே ஆஃப் கற்றுக்கு முன்னேறி வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளது